முன்னேற்றம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கான்பூரில் இன்று நடைபெறுகிறது

சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நரேந்திரமோடி தலைமையில் நமாமி கங்கை திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த தேசிய கங்கை கவுன்சிலின் முதலாவது ஆலோசனைக் கூட்டம் கான்பூரில் இன்று நடைபெறுகிறது

உத்தரப்பிரதேசம் பீகார் உத்தரகாண்ட் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர் திரு பிரகலாத்சிங் பட்டேல் திரு ஹர்தீப்சிங் பூரி டாக்டர் ஹர்ஷவர்த்தன் திரு பிரகாஷ்ஜவ்டேகர் திரு நரேந்திரசிங் தோமர் திரு கஜேந்திரசிங் செக்காவத் மத்திய நீர்வள ஆணைய உயர்அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்கின்றனர் இந்த ஆய்வுக்கூட்டத்தின் தொடர்ச்சியாக அட்டல்கட் பகுதியில் செயல்படுத்தப்படும் கழிவுநீர் மேலாண்மை மற்றும் சுத்திகரிப்பு மையத்தையும் பிரதமர் பார்வையிட உள்ளார்

வெங்கய்ய நாயுடு பாராட்டு தெரிவித்துள்ளார்

இதையொட்டி புதுதில்லியில் எரிசக்தி பயன்பாடு மற்றும் மின் பாதுகாப்பை சிறப்பாக செயல்படுத்திய நிறுவனங்களுக்கு மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு

சிங் விருதுகளை வழங்குகிறார்

இந்திய பசிபிக் ஆசியான் நாடுகளுக்கு இடையே கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி இப்பகுதிகளில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் நிலைநாட்டுவதை அடிப்படையாக கொண்டு இப்பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன

பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா செயல்தலைவர் திரு

நட்டா மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணி காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சச்சின் பைலட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசியத்தலைவர் திருமதியிருந்தா காரத் ஜார்கண்ட் விகாஸ் மோர்ச்சாத்தலைவர் திரு பாபுலால் மிராண்டி உள்ளிட்டோர் இறுதிகட்ட தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர்

தேர்தல் வேட்புமனு தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் திங்கட்கிழமை நிறைவடைவதால் மனுதாக்கல் இன்றும் நடைபெற்று வருகிறது

பழனிச்சாமி வாக்காளர்கள் அச்சமின்றியும் எளிதில் வாக்களிக்கும் வகையிலும் வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு உள்ளிட்ட தேவையான வசதிகள் ஏற்படுத்துவதை தேர்தல் பார்வையாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்

காசோலை மோசடி வாகன விபத்து இழப்பீடு உள்ளிட்ட நிலுவையில் உள்ள பல்வேறு வழக்குகளுக்கு சமரச முறையில் தீர்வு காண்பதற்காக நடைபெறும் இந்த முகாமை வழக்கு தொடுத்தோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது

அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி

ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தமது கட்சியின் நிலைப்பாடு என்ற போதிலும் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க ஆந்திர மாநிலத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட சிறப்பு சட்டம் போல தமிழகத்திலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்

புத்துணர்வு முகாம் குறித்து எமது செய்தியாளர்

இருநாடுகளுக்கு இடையிலான ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ள நிலையில் ஒரு நாள் போட்டியை கைப்பற்றும் முனைப்புடன் இரு அணிகளுமே களமிறங்குவதால் இப்போட்டியை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர்